திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

அளிக்கவேண்டுமென்றுஉள்ளாட்சித் துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிகேட்டுக் கொண்டுள்ளார்

மூலம் இந்தியாஅடுத்தசுற்றுக்குமுன்னேறியது

இனிவிரிவானசெய்திகள் திமுகதலைவர் திரு மு கருணாநிதிஉடல்நிலையில் நேற்றிரவு ஏற்பட்டதற்காலிகபின்னடைவு சரிசெய்யப்பட்டுதற்போதுஅவரதுஉடல்நிலைசீராகிவருவதாகமருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சிகிச்சைபெற்றுவரும் சென்னையில் அவர் தொடர்ந்துமருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது திருகருணாநிதியின் உடல்நிலைசீராகிவருவதால் கட்சித் தொண்டர்கள் எவ்விதஅசம்பாவிதங்களுக்கு இடம் கொடுக்காமலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமலும் அமைதிகாக்குமாறுதிமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்தொடர்பாகநேற்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறையினருக்குஉரியஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் கட்சித் தொண்டர்களைகேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையேநேற்றிரவு மருத்துவமனைஅருகேஏராளமானதிமுகதொண்டர்கள் குவிந்திருந்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்குதமிழகஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துள்ளதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சேலத்தில் அரசுபொருட்காட்சியைநேற்றுதிறந்துவைத்துஅவர் பேசினார்

உயர்கல்விபயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாகஅவர் கூறினார் மக்களின் எண்ணங்களை பூர்த்திசெய்யும் வகையில் அஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் காவிரிபிரச்னைக்குநிரந்தரதீர்வு கண்டஅரசாகதமதுஅரசுதிகழ்கிறதுஎன்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளைஎளிதாகஎதிர்கொள்வதற்குஏதுவாகபயிற்சிவழங்கப்படவுள்ளதாகபள்ளிகல்வித் துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலத்தில் உள்ளமாவட்டநூலகங்களில் ஐ ஏ எஸ் பயிற்சிமையங்கள் ஒருமாதகாலத்திற்குள் ஏற்படுத்தப்படவுள்ளதாகதெரிவித்தார்

மாணவர்களின் கனவைநனவாக்கும் வகையில் பள்ளிதோறும் நூலகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகமாநிலவணிகவரித்துறைஅமைச்சர் திருகேசிவீரமணிகூறியுள்ளார் தமிழகத்தின் இரண்டாவதுவட்டாரமகளிர் கிளை நூலகத்தைவேலூர் குடியாத்தத்தில் நேற்றுதிறந்துவைத்துஅவர் பேசினார் இந்த நூலகங்களில் மாணவர்களுக்குத் தேவையான புத்தகங்கள் இடம் பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உற்பத்திக்காள இந்தியா இயக்கத்தின்கீழ் இவை தயாரிக்கப்படுவதாககூறினார்

விவசாயிகள் அரசுஊழியர்கள் வங்கிஊழியர்கள் போல் தொழில் அதிபர்களும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்திருப்பதாகஅவர் குறிப்பிட்டார்

முப்படைத் தளபதிகள் பங்கேற்கும் இரண்டுநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது பாதுகாப்பு அமைச்சர் திருமதிநிர்மவாசீதாராமன் தேசியபாதுகாப்பு ஆவோசகர் திருஅஜித் தோவல் மற்றும் முப்படைகளின் தலைமைதளபதிகள் இதில் பங்கேற்கஉள்ளனர் தொடர்பானசவால்களைஎதிர்கொள்வதுகுறித்து இக்கூட்டத்தில் பாதுகாப்பு விவாதிக்கப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பயணிகளுக்கானசேவையின் விமானப் தரத்தைமேம்படுத்துவதற்குவகைசெய்யும் வசதி இந்தமாதத்திற்குள் விமானப் அறிமுகப்படுத்தப்படஉள்ளதாகசிவில் போக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருசுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நேற்றுமும்பையில் நிகழ்ச்சியில் பேசியஅவர் காகிதப் பயன்பாட்டைகுறைக்கும் வகையில் இந்தவசதிஏற்படுத்தப்படஉள்ளதாகத் தெரிவித்தார் மின்னணுபயன்பாட்டுக்குஊக்கமளிக்கும் வகையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காகமத்தியஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருகிறது ஒருபகுதியாகசேலத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கென சுய உதவிக் இதன் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

கம்போடியாபொதுத் தேர்தலில் ஆளும் கூட்டணிவெற்றிபெறும் என்றுமதிப்பிடப்பட்டுள்ளது மலேஷியாவில் இந்தியர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டவிவகாரம் தொடர்பாகபாகிஸ்தானைச் சேர்ந்த மூன்றுபேர் கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

மேற்பட்டோர் காயமடைந்தனர்

தமிழகத்தில் அடுத்தசிலநாட்களுக்குபரவலாகமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாற்றுத் திறனாளிகளுக்கானசிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நேற்றுதிருநெல்வேலியில் நடைபெற்றது இயற்கைவேளாண்மையின் அவசியத்தைைர்த்தும் வகையில் விருத்தாச்சலத்தில் நேற்றுநடைபெற்றவிதைதிருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்

விளையாட்டுச்செய்திகள் உலகக்கோப்பமகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா அமெரிக்கா இடையேநடைபெற்றஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது லண்டனில் நேற்றுநடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலாஒருகோல் போட்டன இதன்மூலம் காலிறுதிசுற்றுக்குமுன்னேறும் வாய்ப்பினை இந்தியாதக்கவைத்துக் கொண்டுள்ளது

இந்தியாவின் பிவிசிந்து ஸ்ரீகாந்த் பிரணாய் மற்றும் சாய்னாநேவால் உட்படபலர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர்

ஈட்டியெறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைகைப்பற்றினார் துருக்கியில் நடைபெற்றசர்வதேசமல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார்